பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜாத் செல்கிறார்

பிரகாஷ் ஐவுடேகர் கூறியிருக்கிறார் உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஐல்லிக்கட்டுப்போட்டி இன்று நடைபெறுகிறது

ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் புரீகாந்த் காஷியாப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

தமிழக வீராங்கனை வர்ஷா தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார் காந்தி நகரில் இன்று குஐராத் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார்

இன்று மாலை சபர்மதி ஆற்றின் கரையோரம் நுகர்வோர் கண்காட்சியையும் அவர் திறந்து வைக்கிறார் பின்னர் அங்கு குழுமியுள்ள மக்களிடையே உரையாற்றவுள்ளார் நாளை குஜராத் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார் வரும் கல்வியாண்டில் பள்ளிக் குழந்தைகளின் பாடத் திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியிருக்கிறார்

பாடங்கள் குறைவதால் மாணவர்கள் விளையாட்டு மற்றும் வாழ்க்கைக்கான திறன்மேம்பாட்டுக் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் மாணவர்களுக்கு திறன்மேம்பாட்டுக் கல்வி மற்றும் அனுபவம் அடிப்படையிலான கல்வி மிக மிக அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிவாகை சூடும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்

அஇஅதிமுகவுக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டுமென்று சிலர் தீய எண்ணத்துடன் அவதுாறு செய்தியை வெளியிட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை சந்தித்து அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே எம்ஜிஆரின் நூற்றாண்டுவிழாவை ஒட்டி அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வெளியிடவுள்ளார் உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஐல்லிக்கட்டுப்போட்டி இன்று நடைபெறுகிறது இதை முன்னிட்டு அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லார் ஆகிய இடங்களில் நடத்தப்படுவது வழக்கம் ஏற்கனவே அவனியாபுரம் பாலமேடு ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு முடிவுற்ற நிலையில் இன்று காலை எட்டு மணிக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது

மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுபிடி வீரர்கள் மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டைக்காணவும் ஏராளமானோர் அலங்காநல்லூரில் குழுமியுள்ளனர்

பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான பொது மக்கள் வருகை தருவார்கள் என்பதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையிலும் மாமல்லபுரம் கடற்கரையிலும் பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மெரினா கடற்கரையில் மூவாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநகர காவல்துறையின் இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் காணாமல்போகும் குழந்தைகளை கண்டறிய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்காக சிறப்பு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்து நெரிசல் அதிகமானால் கடற்கரை காமராஜர் சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தத் தாக்குதலில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்ததால் இலங்கை கடற்படையினர் மீது இந்தியா வழக்குப் பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென்றும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் மத்திய அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இவை இரண்டும் சிறிய ரக செயற்கைக்கோள்கள் என்பதால் ராக்கெட்டில் இரண்டு உந்துவிசை மோட்டார்கள் மட்டுமே பொறுத்தப்பட்டிருக்கும் மேலும் செயற்கைக்கோள்களை அதன் சுற்றுவட்டப் பாதையில் ராக்கெட் விடுவித்த பின்னர் அதன் நான்காம் நிலை சோதனை ரீதியில் விண்வெளியை சுற்றிவரவுள்ளது பொதுவாக செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்ட பின்னர்

ஆனால் இம்முறை அதைத் தொடர்ந்து இயக்கி சில பரிசோதனைகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்ளவுள்ளதாக செய்தியாளர் ஜெயசிங் தெரிவித்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் மணல்மேட்டுத்திருவிழா இந்த ஆண்டும் உற்சாகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கமலக்கண்ணன் தெரிவிக்கிறார்

ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த அந்நாட்டு அரசுடன் தாலிபான்கள் பேச்சுநடத்த வேண்டுமென்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது அமெரிக்காவுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி விரைந்து குணமடைய வேண்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ராஷ்ட்டிரிய ஜனதா தள தலைவர் திரு லாலுபிரசாத் முன்னாள் நிதியமைச்சர் திரு

சிதம்பரம் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் காய்ச்சல் காரணமாக பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா நேற்றிரவு புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தெலங்கானாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகேயுள்ள சிங்கிரிபாளையம் பகுதியில் பவானி ஆற்றின் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்தனர்

விளையாட்டுச் செய்திகள் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் புரீகாந்த் காஷியாப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரணாப் சோப்ரா சிக்கிரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது புனேயில் நடைபெற்று வரும் இளையோர் விளையாட்டுப்போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் தமிழக வீராங்கனை வர்ஷா தங்கப்பதக்கம் வென்றார்